மோடி தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

சேர்க்கை நடைபெறும் என பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு

ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

தீர்ப்பளித்துள்ளது

பின்னா் உரையாற்றிய அவா் நோய் தொற்று தடுப்புப் பணியில் மாநில அரசுகளின் பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டாள்

பாதிப்பைவிட தற்போது குணமடைவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் கூறினார் நோய் தொற்று பாதிப்பு குறைந்து வருவது நம்முடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நோயின் அபாயத்தை மக்கள் தற்போது புரிந்து கொண்டிருக்கிறா்கள் என்றும் அதனால் அரசுக்கு அதிக ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் பிரதம் தெரிவித்தாா்

அதிக பரிசோதனை மூலம் இறப்பு விகிதம் குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு நாளும் சவால்களை எதிர்கொண்டு வருவதாகவும் திரு நரேந்திரமோடி குறிப்பிட்டார்

எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் திரு

தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சிறப்பு ஒதுக்கீடாக ஆயிரம் கோடி ரூபாய் வழங்குமாறும் முதலமைச்சர் கோரிக்கை விடுத்தார் இதுதவிர தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகத்தின் மறுநிதியுதவி திட்டத்திற்காக குறைந்தது ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குமாறு இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கியிடம் பிரதமர் அறிவுறுத்த வேண்டும் எனவும் முதலமைச்சர் வலியுறுத்தினார்

சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்புக்கான இழப்பீட்டுத் தொகையை விரைந்து வழங்க வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார்

சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நோய் தொற்று குறையத் தொடங்கி உள்ளதாகவும் இந்த நடைமுறையை மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் கடைபிடிக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

உதயகுமார் எச்சரித்துள்ளார்

விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவிபெறும் பள்ளிகளில் ஒன்று

செகண்ட்ஸ் நோய் தொற்று குறைந்த பிறகே பள்ளிகளை திறப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் தற்போதைய சூழலில் பள்ளிகளை திறக்க வாய்ப்பு இல்லை என்றும் திரு செங்கோட்டையன் கூறினாா்

தூத்துக்குடி மாவட்டம் கோவிந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரைப்பட படப்பிடிப்புகளின்போது சமூகப் பரவலை தடுப்பதில் சிரமங்கள் உள்ளதாக கூறினார் எனினும் வருங்காலங்களில் இதுகுறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார் என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக இக்கிராமத்தில் உள்ள மூணாறு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் உறவினர்களை சந்தித்து அமைச்சர் ஆறுதல் கூறினார் இச்சம்பவத்தில் காயமடைந்தவர்களை சந்திப்பதற்காக மூணாறு சென்றுவர அவர்களது உறவினர்களுக்கு முறையான அனுமதி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

இதனையடுத்து

குடியரசு துணைத் தலைவராக திரு வெங்கைய நாயுடு பதவியேற்று மூன்று ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதியுள்ளார் திரு வெங்கைய நாயுடு தொடர்பான புத்தகம் ஒன்றை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் ஆகியோர் புதுதில்லியில் இன்று வெளியிட்டனர் நிகழ்ச்சியில் பேசிய திரு வெங்கைய நாயுடு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை முள்ளெடுத்துச் செல்லும் நோக்கில் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் விஞ்ஞானிகள் உள்ளிட்டோருடன் தமது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு வருவதாக கூறினார் பெற்றோரின் சொத்துக்களில் பெண் குழந்தைகளுக்கும் சமபங்கு உண்டு என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதுதொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி அருண்மிஸ்ரா தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு இந்து கூட்டுக் குடும்பத்தில் பெண்களுக்கு சொத்தரிமையை மறுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளது

குடும்பச் சொத்துக்களில் ஆண் வாரிசுகளுக்கு இணையான உரிமை பெண் வாரிசுகளுக்கும் உள்ளதாகவும் நீதிபதிகள் தங்களது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பல்வேறு தலைவர்களும் வரவேற்றுள்ளனர் இதுகுறித்து திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் சமுகம் பொருளாதாரம் குடும்பம் என அனைத்து தளங்களிலும் பெண்கள் சம உரிமை பெற்றவர்களாக தலைநிமிர்ந்து உயர இத்தீர்ப்பு சிறப்பான அடித்தளத்தை அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்

ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்றுள்ளார் பயணிகள் ரயில் சேவை மறு உத்தரவு வரும்வரை தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே துறை அறிவித்துள்ளது

இந்நிலையில் இந்த ரயில்சேவைகள் மறுஉத்தரவு வரும்வரை தொடர்ந்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் சுழற்சி முறையில் இரண்டு பிரதான கால்வாய்களில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் இதன்மூலம் ஒசூர் வட்டத்தில் உள்ள சுமார் எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்றும் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகேயுள்ள பவானி சாகர் அணையின் நீர்மட்டம் அதன் முழுக் கொள்ளளவை எட்டும் நிலையில் உள்ளதால் பவானி ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்